போ் குண்மடைந்துள்ளனர்

நான்காவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது உலக அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் பிற்பகல் மூன்று மணி அளவில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளா தெரிவிக்கிறார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறிதது விவாதிக்கப்படவுள்ளது

இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவுடனும் ஆலோசனை நடத்த முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகக் கூறினார்

மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் மற்றும் ககாதாரத்துறை செயலாகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி பேசுகையில் இதனைத் தெரிவித்தாா் இடம்பெயா்ந்த தொழிலாளா்களுக்காக ரயில்கள் இயக்கப்படுவதை அவா் சுட்டிக்காட்டினாா் ஊரடங்கு உத்தரவு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை திருப்பி அழழத்து வருவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக அவா் குறிப்பிட்டார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது கொந்த ஊர்களுக்கு அனுப்ப ரயில்வே யுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறும் திரு ராஜீவ்கௌபா மாநில அரசுகளைக் கேட்டுக் கொண்டார்

பல்வேறு நாடுகளிலிருந்து விமானம் மற்றும் கப்பல்கள் மூலம் இந்தியர்கள் அழைத்துவரப் படுகின்றனர்

இவர்களுக்கு சிறப்பு மருத்துவக் குழு பரிசோதனை மேற்கொண்டது

இதர பயணிகள் கேரள அரசு ஏற்பாடு செய்துள்ள தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர் கோலாலம்பூரிலிருந்து விமானம் மூலம் இன்று இரவு பத்தேகால் மணி அளவில் இந்தியர்கள் அழைத்துவரப்பட உள்ளதாக எமது திருவனந்தபுரம் செய்தியாளா தெரிவிக்கிறாா்

இந்த விமானம் இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு சென்னை வந்து சேரும் என்று எதி்பார்க்கப்படுகிறது

இதன்படி முதல் வாரத்தில் தொழிற்சாலைகள் சோதளை ஒட்டத்தின் அடிப்படையிலேயே செயல்பட வேண்டுமென்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தொழிற்சாலைகள் தங்கள் உற்பத்தியை தொடங்குவதற்கு முன்னர் பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதல் கட்டத்திலேயே அதிகபட்ச உற்பத்தியைக் கொண்டு தொழிற்சாலைகள் செயல்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டு மருத்துவக் குழுக்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவு பொருட்கள் இந்த கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

ஆயூர்வேத மருந்துகளும் அந்நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன

உலகம் முழுவதும் அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தமிழக துணை முதலனமச்சா் திரு ஒ பள்ளீர்செல்வம் விடுத்துள்ள செய்தியில் தன்னலம் பாராது மற்றவர்கள் நலனுக்காக ஓயாது உழைக்கும் அன்னையரை எந்நாளும் போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மாநில அமைச்ச்கள் திரு ஜெயக்குமார் திரு வேலுமணி டாக்டர் விஜயபாஸ்கள் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் உள்ளிட்டோரும் அன்னையா்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் உத்திரபிரதேசத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ள தொழிலாளர்கள் நடைபயணமாகவோ இரு சக்கர வாகனங்களிலோ லாரிகளிலோ வர வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சா் திரு யோகி ஆதித்பநாத் கேட்டுக் கொண்டுள்ளார் இதர மாநிலங்களில் உள்ள தொழிலாளா்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு விரிவான நடவடிக்கைகளை தமது அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உத்திரபிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மத்திய பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தது தமக்கு ஆழ்ந்த வேதனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு யோகி ஆதித்பநாத் தெரிவித்துள்ளாா்

இந்த தேர்தலில் பிஜேபி தங்களது பலத்திற்கு ஏற்ப நான்கு வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார் தில்லியில் இன்று நில அதிர்வு காணப்பட்டது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஐந்தாக பதிவானது